வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய மருத்துவ சிகிச்சைப் பிரிவுகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார் தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டில் தொடங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் குழந்தை திருமணங்களைத் தடுப்பதில் தமிழகம் நாட்டிலேயே முன்னிலையில் உள்ளதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் வெ

நியுசிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல்

மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் எல்லோரும் ஒரே குடும்பம் என்ற தத்துவத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரே நாடாக இந்தியா இருக்கிறது என்று கூறினார் வளமான நமது கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியங்களை ஊக்குவிப்பதன் மூலம் கலாச்சார மறுமலர்ச்சியை நோக்கி புதிய உத்வேகத்துடன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் போட்டிகள் நிறைந்த உலகில் உடல் நலனை மேம்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமின்றி மன அமைதியை உருவாக்குவதற்காகவும் மக்கள் அதிக அளவில் யோகாவை நாடிச் செல்வதாகவும் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி சுய கட்டுப்பாட்டை எட்டுவதற்கு யோகா உதவுகிறது என்றும் அவர் கூறினார் யோகா ஒரு கலை மட்டுமல்ல அறிவியல்பூர்வமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் ஹிமாச்சலப்பிரதேச ஆளுநர் திரு பண்டாரு தத்ராத்ரேயா புதுச்சேரி இந்த முதலமைச்சர் திரு நாராயணசாமி மத்திய அமைச்சர்கள் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் திரு அஸ்விளி சௌபே மாநில அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி உடுமலை கே ராதாகிருஷ்ணன் உட்பட கலந்து கொண்டனர் தாத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய மருத்துவ சிகிச்சைப் பிரிவுகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார் இதுகுறித்து நேற்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு இதயம் சிறுநீரகம் சிகிச்சைப் பிரிவுகளையும் புற்றுநோய் சிகிச்சைப் பிரிவையும் முதலமைச்சர் திறந்துவைக்கவுள்ளதாக கூறினார்

தமிழகத்தில் விரைவில் பத்திரிக்கையாளர்கள் நலவாரியம் அமைக்கப்படும் என்றும் நலவாரியம் அமைப்பதற்கான அம்சங்களை ஆராய குழு ஒன்றை முதலமைச்சர் அமைத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

பி தங்கமணி கூறியிருக்கிறார்

குழந்தை திருமணங்களைத் தடுப்பதில் தமிழகம் நாட்டிலேயே முன்னிலையில் உள்ளதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் வெ சரோஜா கூறியிருக்கிறார் நாமக்கல்லில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

குழந்தை திருமணங்களை தடுப்பதில் தமிழகம் இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக சிறப்பாக செயல்படுகிறது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் குறித்து எதிர்க்கட்சிகளின் ஐயப்பாடு போக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விவையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களைப் பொறுத்து உள்நாட்டில் சமையல் எரிவாயு விலை மாற்றி அமைக்கப்படுவதாகவும் இதை எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வது தேவையற்றது என்றும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு

தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் நமது நாட்டில் இயற்கையாக கிடைக்கும் எரிவாயுவை எடுக்கும் திட்டங்களுக்கு எதிர்ப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் காவிரி டெல்டா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் கோயில் நேற்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களின் நடனக் கலைஞர்கள் பங்கேற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது

இருவரிச் செய்திகள் கொரானா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சீனாவின் வூகான் நகருக்கு உலக சுகாதார அமைப்பின் சர்வதேச குழு இன்று செல்லவுள்ளது அயர்லாந்து பொதுத்தேர்தலில் தோல்வி அடைந்ததை அடுத்து அந்நாட்டின் பிரதமரும் இந்திய வம்வாவழியைச் சேர்ந்தவருமான திரு லியோ வரத்கர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

கொரானா வைரஸ் தொற்றுக்கு ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு பகுதியில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது அயோத்தியில் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் ராமர் கோயில் கட்டப்படும் என்று ராமர் கோயில் அறக்கட்டளையின் தலைவர் திரு நிருத்திய கோபால் தாஸ் தெரிவித்துள்ளார்

புவனேஸ்வரில் நடைபெறும் புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவிடம் போராடி தோற்றது

இப்போட்டியில் தமிழ்நாடு

இந்தப் போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களின் திறமையைப் பொறுத்து அவர்கள் தாய்லாந்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச த்ரோபால் போட்டிக்கான இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள்